நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அமைப்புகள் ஏற்றுக்கொள்ளும் நடைமுறையை கொண்டுவருமாறு மாநிலங்களை மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

இல்லை என்று அரசு கூறியுள்ளது

இனி விரிவான செய்திகள் ஜிஎஸ்டி யை மேலும் எளிமையாக்குவதற்கான பணியை அரசு மேற்கொள்ளும் என்று பிரதமா் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

ஹின்ஜேவாடி என்ற இடத்தில் சிவாஜி நகர் வரையிவான புனே மெட்ரோவின் மூன்றாம் கட்டத்திற்கு அடிக்கல் நாட்டி பேசிய திரு மோடி எளிதாக வாத்தகம் புரிதல் மற்றும் வாழுதலில் எளிமை ஆகிவற்றிற்கு தமது அரசு முன்னுரிமை அளிப்பதாக கூறினார் ஒட்டுநர் உரிமம் வாகனப்பதிவு சான்றிதழ் போன்ற ஆவணங்களின் மின்னனு வடிவத்தை அமலாக்க அமைப்புகள் ஏற்றுக்கொள்வதற்கான நடைமுறையை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய சாலைப்போக்குவரத்து நெடுஞ்சாலைத் துறை அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது இதற்கான தரமுள்ள செயல் நடவடிக்கையை நேற்று வெளியிட்ட அமைச்சகம் வாகன உரிமையாளர்கள் தங்களது ஆவணங்களை டிஜிலாக்கா் எம்பரிவாகன் போன்ற மொபைல் செயலிகள் மூலமும் காண்பிக்கலாம் என்று தெரிவித்துள்ளது போக்குவரத்து துறை போன்ற அமலாக்க அமைப்புகள் இந்த விவரங்ளை ஈ சலான் செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த செயலியில் வாகனங்களின் சரிபார்ப்பு உரிமங்களின் நிலவரம் ஆகியவற்றை அமலாக்க அமைப்புகள் அறிந்துகொள்ள முடியும் என்று அமைச்சகம் அறிவித்துள்ளது உத்தரப்பிர தேசத்தில் பசு வதை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேரையும் புலந்துசாகர் வன்முறை வழக்கில் தேடப்பட்டு வந்த இரண்டு பேரையும் நேற்று அம்மாநில காவல்துறை கைது செய்தது இம்மாதம் ஒன்று இரண்டு தேதிகளில் சியானா என்ற இடத்தில் நடைபெற்றதாக கூறப்படும் பசுவதை சும்பவத்தில் முக்கிய குற்றவாளிகள் மூன்று பேர் புலந்துசாகரில் காவல் குழுவினர் நடத்திய தேடுதலின் போது கைது செய்யப்பட்டனர் குற்றவாளிகளிடமிருந்து பசுவதைக்கு பயன்படுத்தப்பட்ட கூரிய ஆயுதம் மற்றம் வாகனம் ஒன்று பரிமுதல் செய்யப்பட்டது

பாகிஸ்தான் அரசு திரு ஹமிது நகல் ஹன்சாரியை ஆறாண்டுகால சிறை தண்டனைக்கு பிறகு விடுவித்துள்ளது திரு ஹன்சாரி நேற்று மாலை வாகா அட்டாரி எல்லை வழியாக இந்தியா திரும்பினார்

அவரிடம் பொய்யான பாகிஸ்தான் அடையாள அட்டை இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இவர் விடுவிக்கப்பட்டிருந்தது மனித குலத்திற்கு கிடைத்த வெற்றி என்று ஹமிது ஹன்சாரியின் தாய் கூறினார் அருணாச்சல பிரதேசத்தில் நாளை தனித்தனி நிகழ்ச்சிகளில் மத்திய சாலைப்போக்குவரத்து

ரோயிங் என்ற இடத்தில் அவர் டிபாங் ரோகித் ஆறுகளின் குறுக்கே அமைக்கப்பட்டுள்ள பாலங்களை திறந்து வைக்கிறார்

இந்த நிகழ்ச்சிகளில் திரு கட்கரியுடன் அருணாச்சல் முதலமைச்சா் திரு பீமா காண்டு மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ ஆகியோர் பங்கேற்கின்றனர்

பெங்களூரில் நேற்று மத்திய மறைமுக வரிகள் மற்றம் சுங்கவாரிய தலைவராக நியமனம் பெற்றுள்ள திரு பி கே தாஸ் இதனை தெரிவித்தாா் பெங்களூரில் மாநாடு ஒன்றில் கலந்து கொண்ட பின் அவர் செய்தியாளர்களிடம் பேசினார்

தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் மருத்துவமனையை அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததற்கு பிரதம் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்ச் திரு எடப்பாடி கே பழனிசாமி நேற்று நன்றி தெரிவித்துக் கொண்டார்

தமிழ்நாட்டில் மதுரையிலும் தெலங்கானா மாநிலத்திலும் எய்ம்ஸ் மருத்துவமனைகள் அமைப்பதற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை நேற்று முன்தினம் வழங்கியது கோவா விடுதலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதனை அடுத்து கோவா ஆளுநர் திருமதி மிருதுளா சின்ஹா முதலனம்சன் திரு மனோகா் பாரிக்ன் ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

குடிமக்கள் தேசிய பதிவேடு என் ஆர் சி திட்டத்தை அசாம் தவிர இதர மாநிலங்களுக்கு விரிவுப்படுத்தும் திட்டம் ஏதும் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாநிலங்களவையில் நேற்று நிதித்துறை இணை அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதை தெரிவித்துள்ளார்

தென் கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் திருமதி காப் கையுங் வா நேற்று மாலை புது தில்லி வந்தடைந்தார்

இன்று நடைபெறும் இந்த கூட்டத்தில் சிறப்பு பாதுகாப்பு திட்டத்தின்கீழ் ஒத்துழைப்பின் முன்னேற்றம் குறித்து ஆய்வு செய்யப்படும் இது தவிர பரஸ்பரம் அக்கறையுள்ள மண்டல உலக பிரச்சனை குறித்து இந்த கூட்டத்தின் போது விவாதிக்கப்படும்

இது கே யு பேன்டு அலைவரிசையில் இந்திய மன்டலத்தில் தொலைதொடர்பு சேவைகளை அளிக்கும் ராக்கெட் செலுத்துதல் சம்மந்தப்பட்ட எரிப்பொருள் நிரப்பும் நடைமுறை இன்று நடைபெறுவதாக இஸ்ரோ அதிகாரிகள் தெரிவித்தனா் ஜாலியன் வாவாபாக் படுகொலையின் நூற்றாண்டு நினைவை அனுசரிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது

இது தொடர்பாகி நாடு தழுவிய நிகழ்ச்சிகள் ஓராண்டு தொடர்ந்து நடைபெறும் என்று மத்திய பண்பாட்டு துறை இணை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா நேற்று மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்தாா் இந்த நினைவு நாள் நிகழ்ச்சிகளின் ஒரு பகுதியாக பஞ்சாப் மாநிலம் அம்ரிட்ஸர் மாவட்டத்தில் ஜாலியன் வாலாபாக் புதுப்பிக்கப்படும் இந்த நினைவிடத்தில் கருத்து அடைப்படையிலான காட்சிகள் நடத்தப்படும்

இந்தியாவிற்கு மிக உயரிய விமானப்போக்குவரத்து பாதுகாப்பு தரவரிசையை அமெரிக்க விமானப்போக்குவரத்து நிர்வாகம் வழங்கியுள்ளது இந்த வகையில் இந்தியா இந்த தரவரிசை நிலையை இந்த ஆண்டும் தக்கவைத்துக் கொண்டுள்ளது